வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனாவிற்கு எதிராக அரசுடன் இணைந்து மக்களும் போராடி வருவதால் புதிய நம்பிக்கை கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

கொரோனா தடுப்பூசி பற்றிய வதந்திகளுக்கு மக்கள் செவி சாய்க்க வேண்டாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இம்முறை கார்ப்பரேட் துறையினர் மற்றும் நிறுவனங்களும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளில் ஈடுபட முடியும் என்று அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இலவச தடுப்பூசி இயக்கத்தின் பலன்கள் தத்தம் மாநிலங்களில் அதிகபட்ச மக்களுக்கு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார் மாநில அரசுகளின் முயற்சிகளை முன் எடுத்துச் செல்லும் பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பது குறித்து மருந்து உற்பத்தியாளர்கள் தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் தாம் நடத்திய நீண்ட ஆலோசனைகளில் சிறந்த ஆலோசனைகளை நிபுணர்கள் வழங்கி இருப்பதாகவும் இத்தகைய அறிவியல் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமாகவே கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் பிரதமர் இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் கொரோனா பணியில் முன்னின்று ஈடுபட்டுள்ள டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடன் கலந்துரையாடினார் நோய்த் தடுப்பு விதிமுறைகளை முழுமையாகப் பின்பற்றினால் கொரோனா குறித்து அச்சப்படத் தேவையில்லை என்று இவர்கள் கூறினர் ரெம்டெசிவிர் மருந்தின் பலன்கள் வரையறைக்கு உட்பட்டவை என்றும் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் சிகிச்சையில் உள்ளவர்கள் மட்டுமே மருத்துவர்களின் ரெம்டெசிவிர் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் மும்பையைச் சேர்ந்த டாக்டர் ஷஷாங்க் ஜோஷி பிரதமர் உடனான கலந்துரையாடலில் கூறினார் கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார ஊழியர்களும் மக்களும் முதலில் கொரோனா அச்சத்தில் இருந்து விடுபட வேண்டும் என ராய்ப்பூரைச் சேர்ந்த செவிலியர் பாவனா கேட்டுக் கொண்டார் கொரோனா முன்களப் பணியாளர்களுக்கு மக்களின் ஆதரவும் ஒத்துழைப்புமே அவசியம் தேவைப்படுவதாக பெங்களூரைச் சேர்ந்த மூத்த செவிலியர் பணி அதிகாரி சுரேகா கூறினார் ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றலாம் என்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பிரேம் வர்மா கூறினார் கொரோனா தொற்றில் இருந்து வெற்றிகரமாக விடுபட்ட குருகிராமைச் சேர்ந்த பிரிதி சதுர்வேதி பிரதமருடன் பேசுகையில் அறிகுறி வந்தவுடன் தாமதிக்காமல் பரிசோதனை செய்து கொண்டதும் மருந்து மாத்திரைகள் மற்றும் சத்தான உணவை சரியாக எடுத்துக் கொண்டதும் யோகா மற்றும் சுவாசப் பயிற்சியில் ஈடுபட்டதுமே தாம் குணமடையக் காரணம் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுகையில் சுகாதாரத் துறையினர் மற்றும் முன்களப் பணியாளர்கள் அல்லாது இம்முறை இளைஞர்கள் தன்னார்வ அமைப்பினர் உள்ளிட்ட சமூகத்தின் இதர பிரிவினரும் தங்களால் இயன்ற விதத்தில் மற்றவர்களுக்கு உதவி வருவதாகத் தெரிவித்தார் கிராமப்புற மக்களும் புதிய விழிப்புணர்வுடன் நோய்த் தடுப்பு விதிமுறைகளை முழுமையாகப் பின்பற்றி வருவதால் கொரோனா சவாலை முறியடிக்கத் தேவையான வலுவும் நம்பிக்கையும் நாட்டிற்கு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மகாவீர் ஜெயந்தி திருநாள் இன்று கொண்டாடப்படுவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் உரையில் சுட்டிக் காட்டி பகவான் ஸ்ரீ மகாவீரரின் சோதனைகள் விடாழுயற்சி மற்றும் சுயக் கட்டுப்பாட்டு பாதையில் செல்ல அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கும் என்றார் தற்போது அனுசரிக்கப்படும் ரம்ஜான் நோன்பும் அடுத்த மாதம் வர உள்ள புத்த பூர்ணிமா தாகூர் ஜெயந்தி போன்ற திருநாட்களும் அவரவர் கடமையை சரியான முறையில் நிறைவேற்ற மக்களுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார்

மருத்துவமனைகளுக்கு கிடைக்கும் ஆக்ஸிஜன் அளவை அதிகரிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியதன் பேரில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளை இயன்ற வரை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் இதனால் மாவட்ட நிலை வரை மருத்துவத் தேவைகளுக்கான ஆக்ஸிஜன் நிலவரம் மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளை அமைக்கத் தேவையான பொருட்களின் கொள்முதல் மத்திய சுகாதார அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சைக்குத் தேவையான ஆக்ஸிஜனுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் நோய் முற்றிய நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் தேவைப்படும் என்பதால் மக்கள் இதைப்பற்றி எல்லாம் கவலைப்படாமல் முக கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் கூறியுள்ளார்